வேட்புமனுத்தாக்கல் தொடங்கியது

நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளது

கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரீசிலனை மேற்கொள்ளப்படும்

குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பவள் குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா்

ஊட்டக்கத்து மாதம் நேற்று நிறைவடந்ததையொட்டி நடைபெற்ற இணைய கருத்தரங்கில் கலந்தகொண்டு அவர் உரையாற்றினார்

பெண்களுக்கு உரிய ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

பீகார் ஜார்க்கண்ட் மத்தியப்பிரதேசும் ஷடிசா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசும் ஆகிய மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளா்களுக்காக இந்த திட்டத்தின்கீழ் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்கீழ் ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

இந்த திட்டங்களுக்கான பணிகளை இடம்பெயர்ந்த தொழிலாளர்களே மேற்கொண்டதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூன்று குடும்ப அட்டைதார்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததாக மாநிலஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சென்ற குடும்ப அட்டைதாரர்கள் பயோமெட்ரிக் முறையில் சும்பந்தப்பட்ட மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளவாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு வந்துள்ள இதர மாநிலத்தை சேர்ந்த இடம்பெயர்ந்த தொழிலாளர்களும் இதே முறையில் பயனடையலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தை சே்ந்த குடும்ப அட்டைதாரா்கள் தொழில்நுட்ப காரணங்களால் பயோமெட்ரிக் முறையினை உறுதிப்படுத்த இயலவில்லை என்றால் தற்போதுள்ள மின்னணு குடும்ப அட்டை மற்றும் ஆதார் தொடர்புடைய கைபேசிக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல்லை பயன்படுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டை ஸ்கேனிங் முறையை பின்பற்றியும் அத்தியாவசிய பொருட்களை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது வயது முதிர்ந்தோர் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நியாய விலைக்களடகளுக்கு நேரில் செல்ல முடியாத பயனாளிகள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மூலம் அத்தியவாசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது தொடர்பாக விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று செய்தித் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் திருப்பதியில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் திரையரங்குகளைத் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் முதியோா் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சர்வதேச முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமூக பாதகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

முதியோர் நலனுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக கடந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் விருது தமிழகத்திற்கு கிடைத்துள்ளதையும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்

தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுவதைபொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் தன்னாா்வ ரத்த கொடையாளா்கள் மூலம் ரத்தத்தை சேகிப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சா் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன் லைன் வாயிலாக இன்று தொடங்கியது விளையாட்டுப் பிரிவினா் மாற்றுத் திறனாளிகள் முன்னாள் ரானுவத்தினாின் வாரிசுகள் ஆகியோா் இந்த சிறப்பு பிரிவில் இடம் பெற்றுள்ளனா்

புதிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆஸ்திரேலியா துதரக அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு அவர் பேசினார் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் ஆஸ்திரேலியாவுடனான உறவினை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார் பள்ளி பாடங்களிலேயே திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்க வேண்டும் என்று புதிய கல்விக்கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சள் கட்டிக்காட்டினார்

இதனைபொட்டி சென்னை அடையாறில் உள்ள சிவாஜிகணேசன் மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவச்சிலைக்கு துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர்செல்வம் மலர்த்தூவி மரியாதை செலுத்தினார் மாநில அமைச்சா்கள் திரு ஜெயகுமார் திரு பெஞ்சமின் மற்றும் பவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

கடலோர மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அழிவிக்கப்பட்டுள்ளது மன்னா்வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்லும் மீனவா்கள் எச்சிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது